என்றுபிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார் இன்று மாலை நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமை செயலாளர் திரு சண்முகம் காவல் துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் அமைக்கப்படவுள்ள உலகத்தரம்வாய்ந்த கால்நடைப் பூங்கா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றகு இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி திரு ஜெயக்குமார் மற்றும் தலைமை செயலாளர் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்த கொண்டனர் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய விபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் மதுரையில் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் பேசிய அமைச்சர் அனைத்து மாவட்டங்களிலும் இதபோன்ற விழிப்புனர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றார் அனைத்து துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து பருவமழையை எதிர்கொள்ளவும் வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர்களில் இருந்து பொது மக்களை பாதுகாக்கவும் தேவையாள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணையிலிருந்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது

உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சட்டப்பேரவை துணை தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் திருவள்ளுவர் சிலையை அவமதித்தவர்களை பிடிக்க நான்கு தளிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல் துறையின் மத்திய மண்டல து ஐஜி திரு வரதராஜூலு தெரிவித்கள்ளார் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிலை அவமதிப்பில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருவதாகவும் கூறினார் இதனிடையே திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பதற்கான ககன்யான் திட்டத்தின் அடிப்படை பணிகள் நிறைவுபெற்று அடுத்தக்கட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் துத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் ஆர்பிட்டர் கருவி நல்ல முறையில் இயங்கி வருகிறது என்றார் இதில் இருந்து கிடைக்கும் தகவல்களை பயன்படுத்தத் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார் இம்மாதம் பிஎஸ்எல்வி ராக்கெட் இஸ்ரோவின் சார்பில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வங்கக்கடலில் புதிய காற்றழுத்தப் தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தை பொறுத்த வரை இரண்டு தினங்களில் தென் மாவட்டங்களில் வெப்ப சலனம் காரணமாக ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும்

உலகளாவிய சவால்களுக்கு பொதுவான தீர்வுகாண வேண்டியது அவசியம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பாங்காக்கில் இன்று கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றார் முன்னதாக திரு மோடி பாங்காக்கில் ஜப்பான் பிரதமர் திரு

தகவல் தொழில்நுட்ப உலகில் எழும் அச்சுறத்தல்களை எதிர்கொள்வது மட்டுமின்றி அவற்றை முறியடிப்பதற்கான செயல் திட்டமும் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இன்று பாதுகாப்பு கண்காட்சி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் செயற்கை நுன்னறிவு கருப்பு சங்கிலி தொழில்நுட்பம் போன்றவை தற்போதைய போர் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் நாட்டின் முக்கிய கட்டமைப்பு வசதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இதுபோன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையிலும் கணினி குற்றங்கள் மற்றும் விண்வெளி குற்றங்களை எதிர்கொள்வதற்கான சாதனங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிய் கேட்டுக்கொண்டார் தலைநகர் தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஏற்படும் ஊற்று மாசை கட்டுப்படுத்த குப்பைகளை எரிப்போருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மேலும் இப்பிரச்சினை குறித்து சும்மந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்மட்ட குழுவினர் இன்று கூடி ஆலோசித்து அதன் விவரங்களை புதன்கிழமைக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் காற்று மாசுபாடு காரணமாக மக்கள் தங்களது வாழ்க்கையின் மதிப்புமிக்க காலத்தை இழந்துவருவதாகவும் நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க சுயகட்டுப்பாடு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றார்

இதேபோன்று பிளாஸ்டிக் கழிவுகளையும் பொறுப்பான முறையில் சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் காற்று மாசு போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள கேரட் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடென்ட் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மக்கள் உட்கொள்ள வேண்டும் என மத்திய சுனாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆன்டி ஆக்ஸிடென்ட் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் காற்று மாசில் உள்ள நச்சுக்கிருமிகளை முறியடிக்கும் தன்மை கொண்டவை என்று கூறியுள்ளார் னேட்டில் உள்ள உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ பொட்டாசியம் மற்றும் ஆக்ஸிடென்ட்கள் சுற்றுச்சூழல் மாசுப்பாடு காரணமாக ஏற்படும் உடல்நலக் குறைவுகளை கட்டுப்படுத்தும் என்றும் திரு ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்துள்ளார் சபரிமலை அய்யப்பன் கோவிலுக்குள் பெண்கள் நழைவதற்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றுவது சாத்தியமற்றது என கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்

சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்

சீன ஒபன் பேட்மின்டன் போட்டி ஃபுகுவில் நாளை தொடங்குகிறது இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து கஷ்யப் பிரணாய் சமீர் வர்மா சாய் பிரனீத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர்